முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியா்களை கேட்டுக் கொண்டுள்ளாா்

முடியும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்

நிதியுதவி தொகுப்புத் திட்டத்தை முதலமைச்சா் இன்று தொடங்கி வைத்தாா் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் திரு அஜீத்ஜோகி இன்று காலமானார்

சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆடசித்தலைவர்களிடம் கலந்துரையாடிய முதலமைச்சர் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் போது அனைத்து கட்டுப்பாடுகளும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிவரும் வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கேயே தங்கியிருந்து தொடர்ந்து பணி செய்ய விரும்பினால் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

முன்னதாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர்களின் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு

மருந்து கண்டுபிடிக்காத தற்போதைய சூழலில் பொதுமக்கள் அரசு சொல்லுகின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் கொரோளா வைரஸ் பரவலை தடுக்க முடியும் என்றும் வலியுறுத்தினார் கொரோனா அறிகுறி தென்படுவோா் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று தங்களை பரிசோதனைக்குட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் நியாவிலைக் கடைகள் மூலம் விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த காலகட்டத்தில் மக்களுக்குத் தேவையான காய்கறிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்

எடப்பாடி பழனிசாமி நாளை மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனையை நடத்த உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினாா்

எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

சத்தீஸ்க் முன்னாள் முதலமைச்சா் திரு அஜீத் ஜோகி காலமானாா்

அம்மாநில தலைநகர் ராய்ப்பூரில் தனியார் மருத்துவமளையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அஜீத் ஜோகிக்கு இன்று பிற்பகல் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது அஜீத் ஜோகி மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவா்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பள்ளிக் கல்விக்குறை அமைச்சர் திரூ

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகள் ஆள்லைள் மூலம் மாணவர்களிடமிருந்து கட்டணம் வகுலிப்பதை நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

ஊரடங்கிற்குப் பிறகு அனைத்து தொழிற்சாலைகளும் திறக்கப்படும் போது மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது என்று மின்துறை அமைச்சா் திரு

காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் குடிமராமத்துப் பணிகள் போ்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக உணவு அமைச்சள் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வௌயிட்டுள்ள அறிக்கையில் இதனை கண்காணித்து விரைவுபடுத்த ஏழு மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறியுள்ளார் இதுபோன்ற நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வரும் மாநில அரசை பாராட்ட மனமில்வாத எதிர்க்கட்சித் தலைவர் குறை கூறுவது ஒன்றையே தலையாய பணி என்று செயல்பட்டு வருகிறார் என்று திரு காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார்

மக்களின் ஒத்துழைப்புடன் நோய் தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்